அதிபர் திரு டொனாவ்டு டிரம்ப் தம்முடன் பங்கேற்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் காஷ்மீரில் விரைவில் இயல்பு நிலையை திரும்ப கொண்டுவர அனைத்து

இந்திய ஐ ஐ டி கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் ஆசியான் நாடுகளின் மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது

கௌடி ஹூஸ்டன் என்னும் அந்த நிகழ்ச்சியில் அமெரிக்க அதிபர் கலந்து கொள்வது இருநாடுகளுக்கும் இடையிலான உறவு மேலும் வலுவடைவதன் பிரதிபலிப்பு என திரு மோடி தமது டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு வரவிருக்கும் திரு டிரம்பை இந்திய வம்சாவளியினருடன் சேர்ந்து தாமும் வரவேற்பதை ஆவலுடன் எதிர்நோக்கி உள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் திரு டொனால்டு டிரம்ப் கலந்து கொள்ள உள்ளதை வெள்ளை மாளிகை இன்று உறுதி செய்தது இந்த ஆண்டில் அமெரிக்க அதிபரும் இந்திய பிரதமரும் சந்திப்பது இது மூன்றாவது முறையாக இருக்கும்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் விரைவில் இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதேசமயம் தேசிய நலனை கருத்தில் கொண்டு படிப்படியாக இதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தெளிவுப்படுத்தியுள்ளது இத்தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் நீதிபதிகள் திரு எஸ் ஏ பாப்டே திரு எஸ் ஏ நசீர் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் காஷ்மீரில் இயல்பு நிலையை கொண்டுவர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் தொலைபேசி மற்றம் இணைய சேவைகள் ரத்து செய்யப்பட்டது பற்றி ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தை நாடுமாறு நீதிபதிகள் தெரிவித்தபோது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து இயங்காததால் உயர்நீதிமன்றத்தை அனுகுவதில் சிரமம் இருப்பதாக தெரிவித்தார் இந்தத் தகவல்களில் உண்மையில்லை என தலைமை வழக்கறிஞர் கூறினார் இதற்கிடையே மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் ஜம்மு காஷ்மீருக்கு செல்ல உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது ஆனால் அங்கு அரசியல் பேரணிகளை அவர் நடத்தக்கூடாது என உத்தரவிடப்பட்டுள்ளது ஸ்ரீநகர் ஜம்மு மாவட்டங்களில் திரு ஆசாத் மக்களை சந்திக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்தனர் காஷ்மீர் மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை பிரதமர் ஜம்மு நரேந்திரமோடி வழங்கியுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் திரு தெரிவித்துள்ளார் ஜம்முவில் பிஜேபி தலைவர்களிடடயே பேசிய அவர்

அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் முறைகேடு வழக்கில் சட்ட விரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மத்தியப் பிரதேச முதலமைச்சர் திரு கமல்நாத்தின் உறவினர் திரு ரத்துல் பூரியை மேலும் மூன்று நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது கடந்த நான்காம் தேதி கைது செய்யப்பட்ட ரத்துல் பூரியின் காவல் இன்றுடன் முடிவடைந்ததையடுத்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்

தமிழ்நாடு மின்சார வாகனக் கொள்கையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் வெளியிட்டா் கற்றுப்புறச் சூழலை பாதுகாத்து காற்று மாகபடுவதை குறைக்கின்ற வகையில் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு வசதியாக மாநில அரசு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு

வாகன உற்பத்தி மையங்களிலும் மின்சார வாகன உற்பத்தியில் முதலீடுகளை ஈா்க்கும் திறன் கொண்ட பகுதிகளிலும் மின்சார வாகன உற்பத்தி தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அரசு போக்குவரத்துக் கழகங்கள் மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு தேவையான நிதி உதவி வழங்கப்படுவதுடன் மூன்று சக்கர மின்சார வாகனங்களுக்கு திறந்த நிலை அனுமதி வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு சலுகைகள் இந்த கொள்கையில் இடம்பெற்றுள்ளன தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தோவுக்காள திருத்தியமைக்கப்பட்ட தேர்வுக்கால அட்டவணை இன்று வெளியிடப்பட்டது

பள்ளி மாணவர்களின் மன அழுத்ததை குறைக்கும் வகையில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழி பாடங்களில் இரண்டு தாள்களுக்குப் பதிவாக ஒரே தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து தேர்வு அட்டவணை திருத்தியமைக்கப்பட்டுள்ளது தேர்வு முடிவுகள் மே நான்காம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான வட்டி விகிதம் மூன்று புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என்று கூறினார்

ஏற்றமதியாளர்களின் கடனுதவித் திட்டத்தை அதிகரிக்கும் வகையில் நிர்விக் எனப்படும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் இந்தப் புதிய திட்டத்தின்கீழ்

இந்திய ஐ ஐ டி கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் ஆசியான் நாடுகளின் மாணவர்கள் ஆயிரம் பேருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் ஆகியோர் கூட்டாக இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தனர் இந்தத் திட்டத்தின்கீழ் தேர்வு செய்யப்படுபவர்கள் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொள்ள இந்திய மாணவர்களுக்கு நிகராக நிதியுதவி அளிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார் புதுதில்லியில் கடந்த ஆண்டு நடைபெற்ற இந்தியா ஆசியான் நாடுகளின் ஒத்துழைப்பின் வெள்ளி விழாவையாட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி இந்தத் திட்டத்தை அறிவித்தார் நாட்டில் ஏராளமான தொலைக்காட்சிகள் இருந்த போதிலும் நம்பகமான செய்திகளுக்கு மக்கள் நம்புவது துர்தர்ஷன் செய்திகளை மட்டுமே என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அளமச்சர் திரு பிரகாஷ் ஐவடேக்கர் கூறியுள்ளார்

புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் பரபரப்பான செய்திகளை வெளியிடுவதற்கு பதிலாக உண்மையான செய்திகளை தூர்தர்ஷன் வழங்குவதே அதன் நம்பகத்தன்மைக்கு காரணமாகும் என்றார்

குஜராத்தில் சர்தார் சரோவர் நர்மதை அணை முதன் முறையாக நிரம்பியுள்ளது

கடந்த ஒருவார காலமாக அனைக்கு ஆறு முதல் ஏழு வட்சம் கள அடி வீதம் தன்ணீர் வந்து கொண்டிருப்பதாகவும் நீர் வரத்து மற்றும் வெளியேற்றம் உள்ளிப்பாக கவனிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் நர்மதை அணை தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை கொண்டாடும் வகையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது பிறந்தநாளான நாளை குஜராத் செல்கிறார் இதனையொட்டி குஜராத் மாநில அரசு நர்மதை பெருவிழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளது சர்தார் சரோவர் அணை பகுதியில் நாளை நடைபெற உள்ள முக்கிய விழாவில் பிரதமர் கலந்து கொள்கிறார் உலகின் மிக உயரமான சர்தார் வல்வாய் பட்டேல் சிலைக்கு அருகே நர்மதை ஆற்றில் பூஜைகளை அவர் மேற்கொள்கிறார்

அவர் தமது இல்லத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது குடுப்பத்தினரை மேற்கோள்காட்டி காவல்துறை தெரிவித்துள்ளது இதுதொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது

இரண்டாக பிரிக்கப்பட்ட பின்னர் சுட்டப் பேரவையின் முதல் தலைவராக அவர் பதவி வகித்தார்

இந்த ஆண்டு நடைபெற்ற சுட்டப் பேரவைத் தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சௌதி அரேபியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது நடைபெற்ற தாக்குதலில் ஈரானுக்கு தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்தும் செயற்கைக்கோள் புகைப்படங்களை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது இந்தத் தாக்குதலுக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹூத்தி தீவிரவாதிகள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளனர் இருப்பினும் தாக்குதல் நடைபெற்ற விதம் அந்த இயக்கத்திற்கு தொடர்பு உள்ளதாக கூறப்படுவதில் சந்தேகம் நிலவுவதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தத் தாக்குதலில் தொடர்பு இல்லை என்று ஈரான் ஏற்கனவே மறுப்பு தெரிவித்துள்ளது